சென்னை புறவழி குற்றுச்சாலைத் திட்டம் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் போன்ற திட்டங்களுக்கு கடனுதவி வழங்கவும் ஜப்பான் ஒப்புக்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்தாலிய பிரதமர் திரு குஸப்பி கான்ட்டி இந்தியாவில் ஒருநாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார் வர்த்தகம் மற்றும் முதலீடு போன்ற முக்கிய துறைகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அவர்

இத்தாலி பிரதமராக பதவியேற்ற பிறகு திரு கான்ட்டி இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறையாகும்

நேற்று தோஹாவில் கையெழுத்திட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்து கொண்டிருந்ததாக இலங்கை கடற்படையினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சமீபத்தில் பெய்த மழையை அடுத்து பெரிய அளவில் மீன் பிடிக்கும் இடத்தை தேடிய போது தற்செயலாக சர்வதேச கடல் எல்லையை இந்த மீனவர்கள் தாண்டிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்க தலைவர் திரு ராஜா தெரிவித்தார் இந்த மீனவர்கள் பின்னர் காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்

இந்திய அறிவியல் தொழிலியல் ஆராய்ச்சி சபையின் தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புகை சோதனை அமைப்பு உருவாக்கப்பட்டு இருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இதில் வழக்கமான மற்றும் பசுமை பட்டாசுகளுக்கான புகை மற்றும் ஒசை கண்காணிப்பு விரிவான சோதனைகள் நடைபெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார் அறிவில் தொழிலியல் ஆராய்ச்சி சபை பட்டாசுகள் சம்பந்தப்பட்ட தூய்மைக்கேடு பிரச்சினை பற்றி மட்டுமன்றி இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் கேரளாவில் கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய உலர் துறைக்கு சாலைப்போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிப்போம் முயற்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இந்த உலர் துறை திட்டம் உலக கப்பல் கட்டும் பணிகளில் இந்தியாவின் பங்கினை இரண்டு சதவீதம் உயர்த்தும் என்று அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தற்போது உலக கப்பல் கட்டும் சந்தையில் இந்தியாவின் பங்கு பூஜ்யம் புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக உள்ளது

பொதுமக்கள் காற்று மாசுகேடு குறித்த புகார்களை பதிவு செய்து இதற்கான சிறப்பு படைகள் உடனடி செயல்பாட்டிற்கு உதவும் வகையில் தனது சமூக ஊடக கணக்கை மத்திய மாசுகட்டுப்பாட்டு வாரியம் தொடங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது

அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜெ பி நட்டா ஆகியோர் இந்த மூன்று நாள் உச்சிமாநாட்டை தொடங்கி வைக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர்கள் திரு அஸ்வினி குமார் சௌபே திருமதி அனுப்பிரியா பட்டேல் மற்றும் அசாம் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பிஸ்வா சர்மா ஆகியோர் பங்கேற்கின்றனர்

முன்னதாக இதற்கான கடைசி தேதி இன்றைய தினமாக இருந்தது மகளிர் அதிகாரம் அளித்தலுக்காக ஓய்வின்றி உழழக்கும் விதிவிலக்கான பெண்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்திய மகளிருக்கான இந்த மிக உயரிய விருது வழங்கப்படுகிறது சர்வதேச மகளிர் தினத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் இந்த விருதை வழங்குகிறார்

இவர்களில் ஒருவர் தமது தலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டவர் மாநில அரசின் மறுவாழ்வு கொள்கையின்படி சரணடைந்த இந்த மாவோயிஸ்டுகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரில் யூத வழிபாட்டுத்தலத்தில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை சந்திக்க அந்நாட்டு அதிபர் டொளால்டு டிரம்ப்பும் அவரது துணைவியார் திருமதி மெலானியாவும் அந்த நகரத்திற்கு செல்கின்றனர் நேற்று நடைபெற்ற தினப்படி செய்தியாளர்கள் கூட்டத்தில் அதிபர் மாளிகையின் ஊடக செயலாளர் திருமதி சாரா சாண்டர்ஸ் இதனைத் தெரிவித்தார்